என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

படையினர் சுட்டுக்கொன்றனர்

இங்கிலாந்தை தோற்கடித்தது

தென்கொரியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள சியோலில் தாதுக்குழு நிலையிலான பேச்சவார்த்தைக்கு பின் அந்நாட்டு அதிபர் திரு மூன் ஜே இன் உடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார் பயங்கரவாதத்திற்கு எதிராக இரு தரப்பு நிலையிலும் சர்வதேச அளவிலும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் தென்கொரியாவும் உறுதிபூண்டுள்ளன என்றும் அவர் கூறினார் புல்வாமா தாக்குதல் சும்பவம் குறித்து இரங்கல் தெரிவித்து பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆதரவையும் வெளிபடுத்திய தென்கொரிய அதிபருக்கு திரு மோடி நன்றி தெரிவித்தார்

இந்தியா தென்கொரியா இடையேயான குறிப்பிடத்தக்க ராணுவ உறவுகள் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகத்திற்கே முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

அடிப்படை கட்டமைப்பு துறைமுகங்கள் மேம்பாடு உணவு பதனத்துறை புதுமை கொழில்கள் ஆகியவற்றில் ஒத்துழைக்க இருநாடுகளும் ஒப்புக் கொண்டிருப்பதாகவும் திரு மோடி குறிப்பிட்டார் தென்கொரிய அதிபர் திரு மூன் ஜே இன் உடன் அவர் நேரடி பேச்சுவார்த்தை முன்னதாக நடத்தினார் இந்தியா கொரியா இடையேயான உறவுகள் புதிய உச்சத்தை தொட்டு இருப்பதாக அப்போது அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் பற்றி குறிப்பிட்ட தென்கொரிய அதிபர் திரு மூன் ஜே இன் பயங்கரவாதம் என்பது மனித குலத்திற்கும் நாகரீகத்திற்கும் எதிரானது என்றும் இதனை நியாயப்படுத்த முடியாது என்றும் கூறினார் இரு நாடுகளின் அரசுத் தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கு பின் தூதுக்குழு நிலையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதையடுத்து தொழில் வர்த்தகம் தகவல் தொடர்பு உட்பட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின

பின்னர் கொரியாவின் தேசிய கல்லறையை பார்வையிட்ட அவர் அங்கு அஞ்சலி செலுத்தினார்

தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் இந்த பொது நல வழக்கை இன்று விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டது

நீதிபதிகள் திரு ராவ் மற்றும் திரு ஷா ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரிக்கும் இந்த மனுவில் இந்த தீவிரவாதிகளுக்கும் உள்ளுர் சிறைவாசிகளுக்கும் தொடர்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசையும் தில்வி அரசையும் நீதிபதிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தீவிரவாதிகள் ஜம்மு சிறையில் உள்ளதாகவும் இவர்களை அதிகளவு பாதுகாப்பு கட்டமைப்பு கொண்ட அரியானா மற்றும் பஞ்சாப்பில் உள்ள சிறைச்சாலைகளுக்கு மாற்ற வேண்டும் என்று அம்மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது பயங்கரவாதத்தை வேறோடு களைய உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றுபிஜேபி தேசியத் தலைவர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

சுவாமி விவேகானந்தரை சிகாகோவுக்கு அனுப்பிய பெருமை ராமநாதபுர மன்னர் பாஸ்கர சேதுபதிக்கு உண்டு என்று புகழாரம் சூட்டிய அவர் மறைந்த குடியரசு தலைவர் திரு ஏ பி ஜே அப்துல்கலாம் விண்வெளி நட்பத்தில் மிகப்பெரிய வல்லுனராக இருந்தபோது இந்தியாவின் ஏவுகணை தொழில் மாற்றத்தை கொண்டுவந்தார் என்றும் அவர் திரு அமித்ஷா கட்டிக்காட்டினார்

மேலும் பலர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஹாலிமாரா என்ற இடத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கோலாகட் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு புஷ்ப்ராஜ் சிங் தெரிவித்தார் வெளிமாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட கள்ளக்சாராயத்தில் விஷம் கலந்திருக்கக்கூடும் என்று அவர் தெரிவித்தார் இதுகுறித்து தீவிர புலன் விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் கள்ளச்சாராயம் விற்றது தொடர்பாகர இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே அம்மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு பரிமல் சுக்லாபல்தியா கூடுதல் வணிகவரி ஆணையர் திரு

இச்சும்பவத்தை அடுத்து தனது துறையை சேர்ந்த இரண்டு ஊழியர்களை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் தீவிரவாத குழுக்வளுக்கு நிதி உதவி அளிப்பதை தடுக்கும் முயற்சியில் பாகிஸ்தான் அரசு தோல்வியடைந்துவிட்டதாக உலகளவில் தீவிரவாதிகளுக்கு நிதி அளிக்கப்படுவதை கண்காணிக்கும் சர்வதேச அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது

இத்தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஜெய்ஷே முஹமது லஷ்கரே தொய்பா போன்ற குழுக்களை முறையாக கண்காணித்து அவற்றுக்கு நிதி உதவி அளிக்கப்படுவதை தடுக்க தவறிவிட்டதாக சுட்டிகாட்டபப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தமது குறைபாடுகளை களைவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டு தீவிரவாத குழுக்குளுக்கு நிதி செல்வதை தடுக்க முறையான செயல்திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டும் எனவும் பாரிசில் இருந்து செயல்படும் இந்த சர்வதேச கண்காணிப்பு அமைப்பு கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாராமுல்லா மாவட்டத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிராக பாதுகாப்பு படையினர் நேற்றிரவு மேற்கொண்ட நடவடிக்கையின்போது வார்போரா பகுதியில் அடையாளம் தெரியாத இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்த நடவடிக்கையின்போது சோப்போர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இணையதள சேவைகள் முடக்கப்பட்டன

மகாத்மா காந்தியடிகளின் சிந்தனைகள் தற்காலத்திற்கும் பொருத்தமானது என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஸ்வர்ணபாரத் அறக்கட்டளை கிராமப்புற மேம்பாட்டுக்காக சிறந்த சேவையாற்றி வருவதாக கூறினார் இளைஞர்கள் தங்கள் சொந்த காலில் நிற்கும் நோக்கில் அவர்களுக்கான பயிற்சியையும் இந்த அமைப்பு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார் ஆந்திரா தெலுங்காளா ஆளுனர் திரு நரசிம்மன் ஆந்திர அமைச்சர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான அனைத்துக் கட்சிக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலத்தில் தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்திய பிரத சாகு தலைமையில் இன்று நடைபெற்றது மாநிலத்தில் சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு முகாம்கள் நாளை மற்றம் நாளை மறநாள் நடைபெறவுள்ள நிலையில் இது தொடர்பான விளக்கங்கள் இக்கூட்டத்தில் அளிக்கப்பட்டன கூட்டத்தில் அஇஅதிமுக திமுக தேமுதிக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்பூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபி தேசியவாத காங்கிரஸ் திரிணமுல் காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் கட்சிப் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிகவின் பிரதிநிதி இளங்கோவன் நாடாளுமன்றத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று இக்கூட்டத்தில் வலியுறத்தப்பட்டதாகக் கூறினார்

ஏழு பேர் காயமடைந்தனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தவா ஒரு லட்சும் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் காயமடைந்தவர்கள் உடனடியாக சிவகாசி மற்றும் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்